நடைபெற்றது

தேசிய பாதுகாப்பு குழுவிற்கு உதவுவதற்காக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தலைமையில் கொள்கை குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் தெரிவித்துள்ளார்

விரிவாக்கப் பணிகளை மத்திய சாலை மற்றும் நெடுஞ்சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று தொடங்கி வைக்கிறார்

இக்குழு நாட்டின் பாதுகாப்பு விவகாரங்களில் பிரதமருக்கு ஆலோசனை வழங்கி வரும் தேசிய பாதுகாப்பு குழுவிற்கு உதவ உள்ளது இது குறித்து உள்துறை அமைச்சகம் செளியிட்டுள்ள அறிக்கையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் மற்றும் உறுப்பினர்கள் நித்தி ஆயோக் துணைத் தலைவர் அமைச்சரவை செயலாளர் முப்படைகளின் தளபதிகள் ரிசர்வ் வங்கி ஆளுநர் வெளியுறவு உள்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை செயலாளர்கள் இக்குழுவில் இடம் பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மற்றும் விநியோக துறை செயலாளர் பாதுகாப்பு அமைச்சரின் அறிவியல் ஆலோசகர் ஆகியோரும் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது

புதுதில்லியில் நேற்று கைத்தறி வர்த்தக கூட்டத்தில் பேசிய அவர் இந்தியாவின் வளமான கைவினை பொருட்களுடன் சுற்றுலாத்துறைக்கு நெருக்கமான பிணைப்பு உண்டு என்றார் இந்த பெருமையை தொடர்ந்து கொண்டு செல்லும் பணியில் இளைய தலைமுறையினர் ஈடுபட வேண்டும் என்று திருமதி ஸ்மிருதி இராணி கேட்டுக்கொண்டார்

இந்த தங்கப்பத்திரங்கள் வங்கிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தபால் நிலையங்கள் அங்கீகரிக்கப்பட்ட பங்குச் சந்தை நிறுவனங்கள் தேசிய பங்குச் சந்தை ம்றறும் மும்பை பங்குச் சந்தை நிறுவனங்களில் விற்பனை செய்யப்படவுள்ளது தனி நபர்கள் இந்து கூட்டு குடும்பம் பல்கலைக்கழகங்கள் அறநிலையங்கள் ஆகியவற்றுக்கு தங்கப்பத்திரங்கள் விற்பனை செய்யப்படவுள்ளது

புததில்லியில் நேற்று பிரிக்ஸ் நாடுகளின் செவிலியர்கள் மாநாட்டை அவர் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் மருத்துவ சேவைகளை வழங்குபவர்களின் திறனை அதிகரிக்க மத்திய அரசு செயலாற்றி வருவதாக கூறினார் பணிகளின் நடைமுறைகள் குறித்து பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே தகவல்களை செவிலி மேம்படுத்துவதே இந்த செவிலியர்கள் மாநாட்டின் நோக்கமாக உள்ளது என்று திரு அஸ்வினி சௌபே குறிப்பிட்டார்

அப்போது அவர்

பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர்

காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணைத் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு கர்நாடாவிற்கு அனுமதி அளிக்கக் கூடாது என்றும் இது தமிழக விவசாயிகளை பாதிக்கக் கூடியது என்றும் பிரதமரிடம் எடுத்துரைத்ததாக கூறினார் மதுரை தோப்பூரில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையை அமைப்பதற்கான பணியை மத்திய அரசு விரைந்து தொடங்குமாறும் பிரதமரிடம் வலியுறுத்தியதாக திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார்

உயர்நீதிமன்ற மதுரைக் கிளையின் உத்தரவையடுத்து இந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டுள்ள சிபிஐ

வழக்கின் விசாரணை தொடங்கியதும் வன்முறையில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈடுபட்ட இதர அமைப்புகளும் வழக்கில் சேர்க்கப்படும் என்று சிபிஐ வட்டாரங்கள் தெரிவித்தன இந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் விரைவில் தூத்துக்குடியில் முகாமிட்டு விசாரணையைத் தொடங்க உள்ளனர்

இதை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீது விசாரணை நடைபெற்று வருகிறது

ஆக்கிரமிப்புகளை அகற்றாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டுள்ளது இதுதொடர்பான வழக்கு ஒன்றை நேற்று விசாரித்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் அரசு நிலங்கள் ஆக்கிரமிப்பு குறித்து களத்தில் உள்ள அதிகாரிகளுக்கு தெரிந்தும் அரசியல் காரணங்களுக்காக நடவடிக்கை எடுக்காமல் உள்ளதாக வேதனை தெரிவித்தார் அதிகாரிகளின் திறமையின்மை காரணமாக இதுபோன்ற ஆக்கிரமிப்புகள் அதிகரித்து வருவதாகவும் நீதிபதி சுட்டிக்காட்டினார்

தஜிகிஸ்தான் பல்கலைக்கழகத்தில் நவீன சமூகத்தில் தீவிரவாதத்தை எதிர்கொள்வதில் உள்ள சவால்கள் என்ற தலைப்பில் நேற்று உரையாற்றிய அவர் சமூக கட்டமைப்ப அடிப்படையாக கொண்டுள்ள இந்திய தஜிகிஸ்தான் நாட்டு குடும்பங்கள் தீவிரவாதத்திற்கு எதிரான கருத்துக்களை கொண்டுள்ளதாக கூறினார்

தேசிய நெடுஞ்சாலைகளில் விரிவாக்கம் மற்றும் மேம்பாட்டு பணிகள் செய்யப்பட உள்ளது

முன்னதாக இதற்கான மசோதா கடந்த மாதம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது

இச்சட்டத்திற்கு அந்நாட்டு செய்தி ஆசிரியர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதற்கினடயே தவறான செய்திகளை வெளியிடாத பத்திரிக்கையாளர்கள் இச்சட்டத்தினால் பாதிக்கப்படக் கூடாது என்றும் அந்நாட்டு பிரதமர் திருமதி ஷேக் ஹசினா தெரிவித்துள்ளார்